இந்தியாவில் மீண்டும் சந்தித்துப் பேச முடிவு செய்துள்ளனர்

நிறுவனங்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தீவிர நிதி மோசடி புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது

ரயில்வே இணையமைச்சர் திரு

தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்படமாட்டாது என மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார்

சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங்கும் அடுத்த ஆண்டு இந்தியாவில் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் சந்தித்துப் பேசுவது என தீர்மானித்துள்ளனர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்க நேற்று சீனாவின் கிங்டாவ் நகருக்கு சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் லி ஜின்பிங்கை சந்தித்து பல்வேறு இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தை இந்தியா சீனா இடையிலா நட்புறவை வலுப்படுத்த உதவிகரமாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்திய சீன எல்லையில் தொடர்ந்து அமைதியைப் பராமரிப்பதற்கான முயற்சிகளை தொடர்வது எனவும் இரு தலைவர்களும் முடிவு செய்தனர்

இந்தப் பேச்சுவார்த்தைகளின்போது பாசுமதி அரிசி ஏற்றுமதி மற்றும் பிரம்மபுத்திரா நதிநீர் பற்றிய புள்ளிவிவரங்களை பகிர்ந்து கொள்ளுதல் உள்ளிட்ட ஒப்பந்தங்களில் இந்தியாவும் கையெழுத்திட்டுள்ளன இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார்

இந்த நிறுவனங்கள் சந்தேகத்திற்குரிய வகையில் செயல்பட்டு வருவதாக தெரியவந்ததை அடுத்து இது குறித்து தொடர் விசாரனை மேற்கொன்டு உரிய நடவடிக்கை எடுக்க இருப்பதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன எந்தவிதமான வர்த்தக நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமலே பெயருக்கு ஒரு நிறுனத்தை தொடங்கிவிட்டு அதன் மூலம் வரி ஏய்ப்பு செய்து பதுக்கி வைக்கப்பட்ட பணத்தை மீட்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது மேலும் வரவு செலவு இல்லாத இத்தகைய போலி நிறுவனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த வட்டாரங்கள் கூறியுள்ளன ரயில் பயணிகளின் தேவைகளை நிறைவேற்ற ரயில்வேத்துறை தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக இத்துறையின் இணையமைச்சர் திரு ராஜன் கோஹைன் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் சங்கனாச்சேரியில் ரயில் நிலையப் புதிய கட்டடத்தை திறந்துவைத்துப் பேசிய அவர் பிரதமரின் சீரிய துடிப்புமிக்க தலைமையின் கீழ் நாடு முன்னேற்றம் அடைந்து வருகிறது என்றார் ரயில்களின் வேகத்தை அதிகரிக்கவும் குறித்த நேரத்தில் வந்து செல்வதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் ரயில்வே உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதாக கூறிய அவர் மாநில அரசுகளுடன் இணைந்து பல்வேறு பணிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தார் முன்னதாக அவர் செங்கோட்டை புனலூர் இடையிலான அகல ரயில் பாதையை முறைப்படி நாட்டிற்கு அர்ப்பணித்தார் தமிழகத்தில் மதுப்பழக்கம் அதிகரித்து பயங்கரவாத சக்திகள் தலைதூக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசும் காவல்துறையும் பயங்கரவாத சக்திகளை தடுக்க தவறிவிட்டதாக தெரிவித்தார் இந்தியா இவங்கை இடையே விரைவில் கப்பல் போக்குவரத்து தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார் பினாமி சொத்துக்கள் பரிவர்த்தனை தடைச்சுட்டப்பிரிவுகளை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களுக்கு பதிலளிக்கும்படி மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்தச் சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளின்படி பினாமி விவகாரம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க அமைக்கப்படும் தீர்பாயத்தின் உறுப்பினர்களாக நீதித்துறை மற்றும் இந்திய வருவாய்ப்பணி அதிகாரிகளை மத்திய அரசே நியமிக்க வகை செய்யப்பட்டுள்ளதை எதிர்த்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தீர்ப்பாய உறுப்பினர்களில் நீதித்துறையைச் சேர்ந்தவர்களே அதிகளவில் இருக்க வேண்டுமென்றும் மனுதாரர் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் ஸ்டெர்லைட் ஆலை மீன்டும் திறக்கப்படமாட்டாது என மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டபின் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுட்டப்பேரவையில் மின்மாற்றி கிடைப்பதில் ஏற்படும் தாமதம் பற்றிய கேள்விக்கு தாம் பதிலளித்தபோது ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதால் காப்பர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறியதை சுட்டிக்காட்டினார் ஆனால் தமது கருத்து ஸ்டெர்வைட் ஆலைக்கு ஆதரவாக உள்ளது போன்ற தோற்றத்தை எதிர்க்கட்சியினர் ஏற்படுத்தி வருவது வருத்தத்தை அளிப்பதாகவும் அவர் கூறினார் மின்மாற்றிகள் வாங்குவதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது மின் மாற்றி தட்டுப்பாடு ஏதுமில்லை என்றும் அமைச்சர் திரு

கே பி அன்பழகன் கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பெயர் தமிழகத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க பல்வேறு சிறப்புத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார்

கேபிஅன்பழகன் தெரிவித்தார்

ஸ்டான்லி மருத்துவமனையில் நடைபெற்ற கல்வீரல் மற்றும் கணைய நோய்கள் குறித்த தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் இந்த மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் இரைப்பை குடல் கல்லீரல் மற்றும் கணைய நோய்ப்பிரிவு அறுவை சிகிச்சை பிரிவாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது என்றார்

கோவை மாவட்டம் பூலுவப்பட்டியில் நீர்வழித்தடங்களை புனரமைக்குமாறு உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார் நொய்யல் ஆற்றின் வழித்தடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்த அமைச்சர் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு பருவமழை முன்கூட்டியே பெய்யுமென வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் நீர்வழித்தடங்களைத் தூய்மைப்படுத்தி செம்மைப்படுத்தமாறு பொதுப்பணி மற்றும் உள்ளாட்சித்துறை பணியாளர்களை கேட்டுக் கொண்டார் நீர்வழித்தடங்களில் தேங்கியுள்ள புதர்கள் மண் மேடுகளை அகற்றி விவசாயம் ஊக்கவும் நீர்த்தேவையில் தன்னிறைவு அடையவும் முழு ஈடுபாட்டுடன் பணியாற்றுமாறும் அவர் வலியுறுத்தினார் கடந்த ஆண்டு ஏரி குளம் குட்டைகள் தூர்வாறப்பட்டதால் கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து குளங்களும் நிரம்பியதாக திரு வேலுமணி தெரிவித்தார் நெல்லை மாவட்டத்தை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் பெய்யும் கன மழையால் களக்காடு அருகேயுள்ள திருக்குறங்குடி பகுதியில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கியவர்களை தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் பத்திரமாக மீட்டனர்

இதையடுத்து ஏர்வாடி மற்றும் வள்ளியூர் பகுதிகளிலிருந்து தீயணைப்புத்துறையினர் அதிகளவில் வரவழைக்கப்பட்டு அனைவரும் மீட்கப்பட்டனர்

அமெரிக்க கடற்படை தயாரிக்கவுள்ள கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளுடன் கூடிய நீர்மூழ்கிக் கப்பல் தொழில்நுட்பம் பற்றிய இணைய தள தகவல்களை சீனா திருடிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தலைநகர் தில்லியில் வீசிய புழுதிப்புயல் காரணமாக ரயில் மற்றும் விமானப்போக்குவரத்து பாதிக்கப்பட்டது

எரிக் சோல்ஹீம் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் பிரென்ச் ஒப்பன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் போட்டியில் ருமேனியாவின் சிமோனா ஹாலெப் சாம்பியன்பட்டத்தை வென்றுள்ளார் இன்று நடைபெறும் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினின் ரபேல் நடால் ஆஸ்திரியாவின் டொமினிக் தீம் ஐ எதிர்கொள்கிறார் ஆசியக்கோப்பை மகளிர் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று பங்ளாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது மாநில அளவிலான இரண்டு நாள் தடகளப் போட்டிகள்நெல்லை பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு அரங்கில் நேற்று தொடங்கியது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர்